எடப்பாடி கே

தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

கிறிஸ்தவர்களின் கல்லறைத் திருநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

எடப்பாடி கே

மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் நடைபெறும் ஆய்வு கூட்டத்தில் இம்மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் கலந்தாலோசிக்கிறார் மேலும் இம்மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கிவைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு பயனாளிகளுக்கு நல திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார்

கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் ஆய்வு பணிகளின் தொடர்ச்சியாக இவ்விரு மாவட்டங்ளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது

இப்பகுதிகளில் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற பாதுகாப்பு படையினர் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட்டுள்ளனர்

மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர ஷெகாவத் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் ஜல் ஜீவன் இயக்கத்தை விரைவாகவும் திறன் மேம்பாட்டுடனும் முன்னெடுத்து செல்வது குறித்து விவாதிக்கப்படுகிறது நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த இயக்கத்தின் மூலம் தரமான போதுமான அளவு குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் நீண்ட கால அடிப்படையில் வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் இதில் ஆராயப்படும்

கோவிட் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி அதிக அளவில் குணமடைவதோடு இறப்பு விகிதமும் தொடர்ந்து குறைந்து வருவது நம் நாட்டில் கோவிட் நோய் பாதிப்பு குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது சிறந்த மேம்படுத்தப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு மத்திய அரசின் தரமான சிகிச்சை நடைமுறைகள் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள தரமான சிகிச்சை நடைமுறைகள் போன்றவையே நோய் தொற்றிலிருந்து மீள்வதற்கு காரணம் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

விஜயபாஸ்கர் இத்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்றுமாலை ஆலோசனை மேற்கொள்கிறார்

இந்த கூட்டத்திற்கு பின்னர் தீபாவளி பண்டிகை கால சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்த அறிவிப்பை அமைச்சர் வெளியிட உள்ளார்

செங்கோட்டையன் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

வகுப்பு நடைமுறைகள் ஆசிரியர்கள் மாணாக்கரின் வருகை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இதில் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது

ஊடக பிரிவு செயலருக்கு அனுப்பிவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

முன்னோர்கள் மற்றும் உறவினர்களை நினைவு கூறும் வகையில் அவர்தம் கல்லறைகளை தூய்மை படுத்தி அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் கொத்துகளை படைத்து அஞ்சலி செலுத்துவது இத்தினத்தின் சிறப்பம்சமாகும் ஆன்மாக்கள் தினம் என்று அழைக்கப்படும் இந்நாளை ஒட்டி திருச்சி விழுப்புரம் நாகை உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றன

சாந்தா அருள்மொழி இன்று தொடங்கிவைத்தார்